சுற்றச்சூழல் பாதிக்கப்படாமல் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பயங்கரவாதத்திற்கு நிதி ஆதரவு அளிக்கும் அமைப்புகள் மீதான கண்காணிப்பு குழு பாகிஸ்தானை கறப்புப் பட்டியலில் வைப்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டுள்ளது

வரும் ஞாயிற்றுக்கிழனை வானொலி மூலம் ஒலிபரப்பாகும் பிரதமின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை வரும் சனிக்கிழஸ் வரை பதிவு செய்யலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதே தமது அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் குஐராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் நிலைத்த நீடித்த வளர்ச்சியில் தாம் உறுதியாள நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அதிகரித்து வரும் புவி வெப்பமாயமாதலை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தமது அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினாா் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பாரீஸ் உடன்படிக்கையின் நெறிமுறைகளின்படி இந்தியா பசுமையை முக்கியப்படுத்திய திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் இடம்பெயர்ந்து வரும் விலங்குகள் மற்றம் பறவை இனங்களுக்கு இந்தியா அடைகலம் தரும் என்று பிரதமர் கூறினார் இடம் பெயரும் வன விலங்குகளை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தேசிய குடிமக்கள் பதிவேடு தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவற்றிற்கு எதிராக தவறாள கருத்துகள் போராட்டத்தின் மூலம் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதையடுத்து நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க போராட்டத்திற்கு பின்னணியில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென அவா்கள் கூறியுள்ளனர்

பயங்கரவாத குழுக்களுக்குக் கிடைக்கும் நிதி ஆதாரங்களை கண்காணிக்கும் அமைப்பு உலகின் பல்வேறு நாடுகளில் சுட்டவிரோத செயல்பாடுகளால் கிடைக்கும் வருவாய் அதிகரித்து வருவதாகக் கூறியுள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் லக்ஷர் ஈ தொய்பா ஜெய்ஷே முகமது மற்றும் ஹிஜ்புல் முஜாஹுதின் அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது பாரிஸில் நடைபெற்று வரும் பயங்கரவாத நிதி ஆதார கண்காணிப்புக் குழுவின் ஒருவாரகால ஆய்வுக் கூட்டத்தில் பாகிஸ்தானை கறுப்புப் பட்டியலில் வைப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சி இடைத்தேர்தல் குறித்த இரண்டாம் கட்ட அறிவிக்கையை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சைலேந்திர குமார் வெளியிட்டுள்ளார்

சீனாவிலிருந்து இந்தியா திரும்பியவர்கள் ஹரியானாவில் உள்ள அமனேஷார் ரானுவ முனமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோணா வைரஸ் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் யாருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இதனையடுத்து அவர்கள் அனைவரும் இன்று தங்களது சொந்த இடங்களுக்கு திரும்புவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வங்காளமொழி உலகின் ஏழாவது அதிகம் பேசும் மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியின் மூலம் மாதந்தோறம் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழனை ஒலிபரப்பாகிறது தமது உரை குறித்து பொதுமக்கள் கருத்துக்களைத் தெரிவிக்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார்

புதுதில்லி மற்றும் குஜராத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அதிபர் திரு ட்டிரம்பும் அவரது மனைவி திருமதி மிலானியா ட்டிரம்பும் கலந்து கொள்கின்றனர் பல்வேறு தரப்பு மக்களுடன் அவா்கள் கலந்துரையாட உள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது

ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் பன்முகத் தன்மையை பாதுஙக்கவும் இரு நாடுகளும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் இந்தியா மற்றம் அமெரிக்காவைச் சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலக மக்களுக்கு நன்னம பயக்கும் வகையில் அவர்களது நடவடிக்கை இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்

பாதுகாட்பு விண்வெளி வர்த்தகம் ளிசக்தி உற்பத்தி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்கு அதிபர் திரு ட்டிரம்பின் வருகை பெரும் வாய்ப்பாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் திரு ட்டிரம்பின் வருகையின்போது அமெரிக்க வர்த்தகர்கள் குழு உடன் வருவதால் இந்திய வாத்தக கூட்டு சம்மேளமும் அசா்வா் ரிசா்ச் அமைப்பும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் அகதிகள் முகாம்களிலும் வெளியிலும் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே அஇஅதிமுக அரசின் நிலைப்பாடு என்று அமைச்சா் திரு பாண்டியராஜன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார் கேள்வி நேரத்திற்குப் பின்னர் அமைச்சின் கருத்துக்கு எதிராக திமுக உறுப்பினர் உரிமை மீறல் பிரச்சினையை எழுப்பினார்

இதற்கு திரு பாண்டியராஜன் வெளிநாடுவாழ் இந்தியர் குடியுரிமை இரட்டைக் குடியுரினம் இரண்டும் வேறுபாடுகள் உள்ளதாகத் தெரிவித்தாா் இரட்டை குடியுரிமை வழங்கினால் இலங்கை தமிழா்களுக்கு தாயகத்தில் உள்ள சொத்துக்களை அனுபவிக்க முடியும் என்றும் இந்தியாவிலும் அவர்களது உரிமைகளை பெற முடியும் என்றும் கூறினாா்

உறுப்பினர்கள் பேரவையிலியிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்